எடப்பாடி கே

கட்டுப்படுத்த போர்க்கால நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய் துறை அமைச்சர் திரு

ஆடி அமாவாசை பக்தி சிரத்தையுடன் இன்று கடைபிடிக்கப்படுகிறது

கோவை தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

எடப்பாடி கே

பொதுப்பணித்துறையின் புராதன கட்டிடங்கள் பாதுகாப்பு பிரிவின் மூலம் இப்பணிகள் நடைபெற உள்ளன இந்நிகழ்ச்சிகளில் மாநில தொழில்துறை அமைச்சர் திரு

சம்பத் தமிழ் பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பாண்டியராஜன் கதர் மற்றும் கிராம தொழில்கள் துறை அமைச்சர் திரு

பாஸ்கரன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

பன்னீர்செல்வம் தேனி மாவட்டம் வடவீர நாயக்கன் பட்டி பஞ்சாயத்தில் குடிசை மாற்று வாரியம் மூலம் கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி வீடுகளை துணை முதலமைச்சர் திரு

செங்கோட்டையன் தமிழகத்தில் பள்ளிகளை மீண்டும் திறப்பது குறித்து மாநில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார்

சென்னையில் திரு

இணை நோய்களை கண்டறிவதற்கான மருத்துவ முகாம்கள் மேலும் நடத்தப்பட்டு பல்வேறு சிகிச்சை முறைகளை அளித்தல் கபசுர குடிநீர் வழங்குதல் தனிமைப்படுத்துதல் ஆரம்ப நிலையிலேயே நோய் கண்டறிந்து குணப்படுத்துதல் வீடுவீடாக சென்று களப்பணியாற்றி நோய் எதிா்ப்பு மருந்துகள் வழங்குதல் காய்ச்சல் முகாம்கள் நடத்துதல் போன்ற பணிகளால் சென்னை மாநகரில் தொற்று கட்டுக்குள் வந்திருப்பதாகவும் குறிப்பிட்டார்

நிதி சுமையின் காரணமாக கோவிட் தடுப்பு பணிகளில் எந்த தொய்வும் ஏற்படவில்லை என்று தெளிவுபடுத்திய அவர் மின்கட்டணத்தை பொறுத்தமட்டில் நீதிமன்ற வழிகாட்டுதலின் படி தமிழக அரசு செயல்படும் என்றார்

வீரமணி இன்று துவக்கி வைத்தார்

ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் ஆரம்பத்தில் ஊரடங்கு உத்தரவிற்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளித்த நிலையில் தற்போது மக்கள் ஒத்துழைப்பு வழங்குவது குறைந்திருப்பதாகவும் அவர் கவலை தெரிவித்தார் நிலைமை இவ்வாறு தொடா்ந்தால் ஊரடங்கு உத்தரவுகள் கடுமையாக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் செட்டேரி அணை பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று இந்த கல்வியாண்டிலிருந்து ஆரம்ப பள்ளி தொடங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

சரோஜா இன்று வழங்கினார் முன்னதாக கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளை முனைப்புடன் மேற்கொள்ள வேண்டிய ஆலோசனைகளை மாணாக்கரிடம் அவர் எடுத்துரைத்தார்

தூத்துக்குடி விளாத்திகுளம் திருச்செந்தூர் கோவில்பட்டி பகுதிகளில் உள்ள காய்கறி சந்தைகள் மற்றும் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதிகளில் நோய் தொற்று அதிகரித்து அவருவதால் மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் அறிவுறுத்தினார் மக்கள் நெருக்கம் உள்ள பகுதிகளில் தொற்று பரவாமல் இருக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்

சிவராசு தெரிவித்துள்ளார்

இதனையடுத்து பெண்ணாகரம் பகுதி முழுவதும் தனிமைப்படுத்தப்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது பெண்ணாகரம் நகரிலிருந்து செல்லும் தர்மபுரி மேச்சேரி ஏரியூர் ஒகேனக்கல் சாலைகளில் தடுப்புக்களை அமைத்து பேரூராட்சி நிர்வாகம் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது

தமிழகத்தின் தென்கோடி மாவட்டமான முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் ஆடி அமாவாசை நிகழ்வுகளில் வழக்கமாக லட்சக்கணக்கான பக்தர்கள் கடலில் புனிதநீராடி முன்னோர்களுக்கு நேர்த்தி செலுத்துவது வழக்கமாக உள்ள நிலையில் இந்த ஆண்டு கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டதை அடுத்து கன்னியாகுமரி கடல்பகுதி முழுவதுமே வெறிச்சோடி காணப்படுகிறது

நெல்லை தாமிரபரணி ஆற்றங்கரையில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டுள்ளனர்

அதேபோல் தஞ்சை மாவட்டம் திருவையாறு காவிரி படித்துறையில் உள்ள புஷ்ப மண்டபத்துறையிலும் மக்கள் தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் கூட பொதுமக்கள் இப்பகுதிக்கு செல்லாத வண்ணம் போலீசார் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர்

பதிவு செய்துகொள்வதற்கு ஏராளமான தன்னார்வலர்கள் ஆர்வத்துடன் முன்வருவதாக எய்ம்ஸ் மருத்துவமனையின் முதன்மை ஆலோசகர் டாக்டர்

மேலும் சென்னை திருவள்ளுர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை வேலுா் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் விழுப்புரம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் இம்மையம் கூறியுள்ளது

இன்று ஒருநாள் மட்டுமே எஞ்சியிருப்பதால் இப்போட்டி டிராவில் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது